விட்டதாகவும் தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் கொள்கைகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக அவர்களை தேசத்துடன் இணைத்திருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கொள்கைகள் காரணமாக திரிபுரா நாகாலாந்து மேகாலயா தேர்தல்களில் பிஜேபி வரலாற்றுச் சிறப்புமிக்க சாதனையை படைத்திருப்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார்

மகன் கார்த்தி சிதம்பரத்தை விசாரணைக்காக சிபிஐ மும்பைக்கு அழைத்துச் சென்றுள்ளது

வடகொரியா வலியுறுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் இளைய தலைமுறையுடன் கலந்துரையாடும் ஒவ்வொரு சுமயத்திலும் புதிய விஷயங்களை கற்றுக் கொள்கிறோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் துமாக்கூரு நகரில் இன்று நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் இளைஞர் சக்தி புதிய இந்தியாவுக்காள தொலைநோக்கு என்ற பொருளில் அவர் காணொலி காட்சி மூலம் உரைநிகழ்த்தினார் தேவசேவையுடன் பொருந்தும் ஜனசேவையை செய்வதன் மூவம் தேச நிர்மாணத்தை தமது வாழ்க்கையில் கண்டறிந்தவர் சுவாமி விவேகானந்தர் என்று அவர் குறிப்பிட்டார்

ஆன்மீகம் மற்றும் இளைஞர் மாநாட்டை நடத்துவதில் புதிய முன்மாதிரியை கர்நாடகா உருவாக்கியுள்ளது என்று திரு நரேந்திர மோடி கூறினார் மூன்று வடகிழக்கு மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் பற்றி குறிப்பிட்ட அவர் தேசத்தில் விழாக்கால உணர்வை அவை ஏற்படுத்தியுள்ளன என்றார் பழைய கொள்கைகள் வடகிழக்கு மக்களை தனிமைப்படுத்தும் உணர்வை ஏற்படுத்தி விட்டதாகவும் அந்த இடைவெளியை நிரப்ப தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் கொள்கைகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக முயற்சி செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு வாக்களித்திருப்பதன் மூலம் பிரிவினை அரசியலை வடகிழக்கு மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்றும் திரு மோடி கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கொள்கைகள் காரணமாக திரிபுரா நாகாலாந்து மேகாலயா தேர்தல்களில் பிஜேபி வரவாற்றுச் சிறப்புமிக்க சாதனையை படைத்திருப்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் லக்ளோவில் இன்று கட்சித் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தத் தேர்தல் வெற்றியின் மூவம் வடகிழக்கு மாநில மக்களின் வளர்க்சிக்கான விருப்பங்கள் நிறைவேற வழி ஏற்பட்டுள்ளது என்றார் சுதந்திரத்திற்குப் பின் முதல்முறையாக தேசிய நீரோட்டத்தில் இணையவும் வளர்ச்சியின் பயன்களை அனுபவிக்கவும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறினார் கஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே கட்சியின் ஆட்சி என்ற எண்ணம் ஈடேறும் நாள் வெகு துரத்தில் இல்லை என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார்

அதன் கூட்டணி கட்சியான திரிபுராவின் உள்ளுர் மக்கள் முன்னணி எட்டு இடங்களை வென்றுள்ளது

இதற்கு முன் நடைபெற்ற சுட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை தற்போது நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு ஒரு இடத்திலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை

அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சர்க்கார் தான்பூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றுள்ளார்

அந்த ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது

நாகாவாந்திலும் மேகாலயாவிலும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அங்கு தொங்கு சட்டப்பேரவை அமைந்துள்ளது

பிஜேபி இரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது

மேகாலயா முதலமைச்சர் திரு முகுல் சங்மா அம்பாதி தொகுதியை தக்கவைத்துக் கொண்டு சாங்சாக் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளார்

தேசிய மக்கள் கட்சி இரண்டு இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன

நாகாலாந்து முதலமைச்சரும் நாகா மக்கள் முன்னணி வேட்பாளருமான திரு டி ஆர் ஜீலியாங் பெரென் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் நாகா ஜனநாயக முற்போக்கு கட்சியின் தலைவர் திரு நிஃபியூ ரியோ வடக்கு அங்காமி இரண்டு தொகுதியில் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் ஜஎன்எக்ஸ் மீடியா பண மோசடி தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிஐ அவரை மும்பைக்கு அழைத்துச் சென்றுள்ளது ஏர் இந்தியா விமானம் மூலம் இன்றுகாலை அவர் மும்பைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக சிபிஐ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

அப்போது வெளிநாட்டு முதவீட்டு மேம்பாட்டு வாரியத்தின் அனுமதியை பெற்றுத்தர அதனிடமிருந்து கார்த்தி சிதம்பரம் மூன்றரை கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாகக் கூறப்படுகிறது

தற்போது மும்பை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பீட்டர் இந்திராணி முகர்ஜி ஆகியோர் தம்மீது கூறிய குற்றச்சாட்டிலிருந்து கார்த்தி சிதம்பரம் முரண்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கார்த்தி சிதம்பரத்தை வரும் ஆறாம் தேதிவரை ஐந்து நாட்கள் சிபிஐ காவலில் வைத்து விளரிக்க சிபிஐ நீதிமன்றம் இம்மாதம் முதல் தேதி உத்தரவிட்டது கார்த்தி சிதம்பரம் கடந்த புதன் கிழமையன்று லண்டனிலிருந்து சென்னை திரும்பியவுடன் விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டார்

அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான ஒத்திகையாக இந்த இடைத் தேர்தல் கருதப்படுவதால் ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு களத்தில் இறங்கியுள்ளன

இக்கட்சி இடைத்தேர்தல் நடைபெறும் இரண்டு மக்களவைத் தொகுதிகளையும் தக்கவைத்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது எதிர்க்கட்சிகளின் குறிக்கோள் அதனை முறியடிப்பதாக உள்ளது உத்தூப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தும் துணை முதலமைச்சர் திரு கேசவ் பிரசாத் மௌரியாவும் மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் இரண்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது அவசியமானது அவர்கள் இருவரும் உத்தரப்பிரதேச சுட்டமேலவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் உள்ளனர்

அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியம்தான் என்று வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஒர் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாக ஸின்குவா செய்தி நிறுவனம் கூறியுள்ளது பிரச்சினைகளுக்கு துதரக முறையிலும் அமைதியான முறையிலும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வுகாண்பது வடகொரியாவின் தொடர்ச்சியான கொள்கை நிலையாகும் என்று அந்த அதிகாரி கூறியதாக கொரிய மத்திய செய்தி முகமை தெரிவித்துள்ளது